விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளா் கோவிட் தொற்று காரணமாக பள்ளிக் குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பது தடைபடவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் நெமிலிச்சேரி முதல் மீஞ்ஞர் வரை அமைக்கப்பட்டுள்ள ஆறுவழித்தட பிரதான சாலையை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா்

இனி விரிவான செய்திகள் விவசாய விளைப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவா் நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று மாநிலங்களவையில் பிரதமர் பதிலளித்து உரையாற்றினார்

வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்யும் மண்டிகள் நவீனமாக்கப்படும் என்று தெரிவித்த அவர் ஏழை எளிய மக்களுக்கு கட்டுப்படியான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதும் தொடரும் என்றார் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்யும்போது கருத்து வேறபாடுகள் உருவாவது இயற்கைதான் என்று கூறிய அவர் பிரதமர் முன்னாள் பிரதமர் லாவ்பகதுர் சாஸ்திரி பகமைப் புரட்சிக்கான சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்த போதும் போராட்டங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் வேளாண் சீர்திருத்தங்களை முன்பு ஆதரித்த எதிர்க்கட்சிகள் தற்போது தங்கள் நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டுள்ளன என்று அவர் குற்றம்சாட்டினார் விவசாயிகளின் போராட்டத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களே காரணம் என்று கூறிய பிரதமர் போராட்டக் களத்தில் வயதானவர்களும் குழந்தைகளும் இருப்பது கவலை அளிக்கிறது என்றார் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் வேளாண் அமைச்சர் பலசுற்று பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டிய திரு மோடி முட்டுக்கட்டையை நீக்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார்

உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார்

வாய்ப்புகள் நிறைந்த நாடு இந்தியா என்று கூறிய திரு நரேந்திரமோடி எந்த ஒரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றலையும் திறனையும் கொண்டது என்றும் தெரிவித்தாா் உலகம் முழுவதும் இந்தியா மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் கோவிட் தொற்று காரணமாக பள்ளிக் குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பது தடைபடவில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் கோவிட் பிரச்சினையை இந்தியா ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டது என்றார்

பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கு பல மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக திரு ஐவடேகர் கூறினார்

ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தில் அரசின் வரவுகளை மின் செலுத்து சீட்டு மூலம் பெறும் நடைமுறையையும் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகளால் குடிநீர் பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார்

இதுபோன்ற திட்டங்கள் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்

காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக்குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் கூறியுள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதனிடையே உத்ராகண்ட் பனிமலை சரிந்ததள் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்திற்கு உத்தரகாண்ட் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார்

புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இது உதவிடும் என்று திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனர் திரு குறள் அமுதன் தெரிவித்தார்

அனைத்து வகுப்புகளுக்குமான கல்லூரிகளும் இன்று திறக்கப்பட்டன வாரத்திற்கு ஆறு நாட்கள் கல்லூரிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலாள பல்வேறு அரசு நலத்திட்டங்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடி மாநகராட்சியின் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று புதிய ஆணையராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு கிரண் குராலா தலைமையில் இன்று நடைபெற்றது

நதிம் இரண்டு விக்கெட்டுகளையும் இசாந்த் சர்மா பும்ரா ஆகியோர் தவா ஒரு விக்கெட்டை சாய்த்தனர்

ஐஸ்எல்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது